நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பிரதமின் கருத்தை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்டிரம்ப் வரவேற்றுள்ளார்

இங்கிலாந்து அமெரிக்கா தபாய் ஆகிய நாடுகளுக்கு நாளை மற்றாள் அரசுமுறைப் பயணம் மேற்கொள்கிறார்

தமிழக அரசின் கல்வி தொலைக்காட்சி சேவையை முதலமைச்சர் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார்

யு எஸ் ஓப்பன் டென்னிஸ் போட்டிகள் இன்று நியூ யார்க்கில் தொடங்குகின்றன

இனி விரிவான செய்திகள் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களை முற்றிலும் களைவதற்கான முயற்சியில் இந்தியா தீவிர முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக பிரதமா் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளாா்

நீர் பாதுகாப்பு மேலாண்மை சூரியசக்தி மின்சாரம் மற்றும் தாவரங்கள் விலங்குகள் பாதுகாப்பு ஆகியவற்றிலும் தமது அரசு கவனம் செலுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார் இந்த மாநட்டின் ஒரு பகுதியாக திரு நரேந்திரமோடி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்டிரம்பை சந்தித்து பேசினாா் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு நரேந்திரமோடி கஷ்மீர் விவகாரத்தில் மூன்றாவது நாட்டின் தலையீட்டை முற்றிலும் நிராகரிப்பதாக தெரிவித்தாா் இந்தியா பாகிஸ்தான் இடையே பல பிரச்சினைகள் இருந்து வருவதாகவும் அப்பிரச்சினைகள் இரு நாடுகளும் பேசி தீர்த்துக் கொள்ளும் பிரச்சினைகள்தான் என்றும் அவர் கூறினார் கஷ்மீர் விவகாரம் தொடர்பான பிரதமர் திரு மோடி யின் கருத்தை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்டிரம்ப் வரவேற்றுள்ளார் கஷ்மீர் விவனரம் இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினை என்றும் இதை இரு நாடுகளும் பேசி தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் கூறினார் தமிழ்நாட்டில் தொழில்தொடங்க வெளிநாட்டு தொழில்முனைவோர்களை ஈர்ப்பதற்காக முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி இங்கிலாந்து அமெரிக்கா துபாய் ஆகிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக நாளை மறுநாள் சென்னையிலிருந்து புறப்படுகிறாா் முதலில் லண்டன் செல்லும் முதலமைச்சா் அங்கு மருத்துவர்கள் மற்றும் மருத்துவப் பணியாளர்களின் பணித்திறனை ஆய்வு செய்கிறார் பின்னர் சர்வதேச மனிதவள மேம்பாட்டு நிறுவனம் லண்டன் கிய்ஸ் கல்லூரி மருத்துவமனையின் கிளை ஒன்றை தமிழகத்தில் தொடங்குவது தொடர்பாகவும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் முதலமைச்சர் கையெழுத்திடுகிறார் லண்டன் தொழில் முதலீட்டாளர்களை சந்திக்கும் நிகழ்ச்சியிலும் அவர் கலந்து கொள்கிறார் சூரியசக்தி காற்றாலை மின் உற்பத்தி நிறுவனங்களை பார்வையிடும் முதலனமச்சர் இங்கிலாந்து நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் சந்தித்து பேசுகிறார் அடுத்த மாதம் இரண்டாம் தேதி நியுயாா்க் செல்லும் திரு எடப்பாடி பழனிசாமி அங்கு அமெரிக்காவில் வசிகும் தமிழ் தொழில்முனைவோர் அமெரிக்க தொழில் முனைவோர்களுடன் கலந்துரையாடுகிறார் பின்னர் துபாய் செல்லும் முதலமைச்சர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அரசின் தொழில் முனைவோர் கூட்டமைப்பு ஏற்பாடு செய்துள்ள கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றுகிறா் மூன்று நாடுகளில் இரண்டுவார ஊலம் அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு அடுத்த மாதம் பத்தாம் தேதி முதலமைச்சர் தமிழகம் திரும்புகிறார் தமிழக அரசின் கல்வி தொலைக்காட்சி சேவைய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார் சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இதற்கான சேவையை தொடங்கி வைத்து முதலமைச்சர் உரையற்றினார்

கல்வி தொடர்பான திட்டங்களை மக்களிடையே எடுத்துச் செல்லவும் பொதத்தேர்வுகள் கல்வி உதவித்தொகை தேர்வுகள் நுழழவுத் தேர்வுகள் தொடர்பாக மானவர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கும் விதத்தில் கல்வித்தொலைக்காட்சி சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் இந்த தொலைக்னட்சியை பார்ப்பதற்கு மாணவர்களை ஊக்கவிக்க வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டார் தமிழக வரலாற்றில் முதல் முறையாக மாநகர போக்குவரத்துக் கழகத்திற்கான பேட்டரியல் இயங்கும் முதல் புதிய மின்சர பேருந்தினை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார் தமிழ்நாட்டில் மின்சார பேருந்துகள் செயல்பாட்டில் வருவதற்கு ஒரு முன்னோட்டமாக பரிசோதனை அடிப்படையில் ஒரு புதிய பேருந்து தொடங்கி வைக்கப்பட்டுள்ளதாக அவா் தெரிவித்துள்ளாா் இந்த பேருந்து டாக்டர் எம் ஜி ஆர் மத்திய ரயில் நிலைய பேருந்து நிலையத்திலிருந்து திருவான்மியூர் வரை இயக்கப்படுகிறது

கிருஷ்ணகிரி தருமபுரி கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களில் இரண்டு கோடி ருபாய் மதிப்பீட்டிலான தக்காளியை பதப்படுத்தி மதிப்புக் கூட்டப்பட்ட பொருட்களை தயாரிக்கும் இயந்திரங்கள் நிறுவப்பட்ட ஐந்து வாகனங்களை முதலமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார்

ஐ என் எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் மத்திய நிதி அமைச்சா் திரு ப சிதம்பரத்தின் சி பி ஐ னவல் மேலும் நான்கு நாட்கள் நீட்டித்து தில்லி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த நான்கு நாட்களாக சிபிஐ காவலில் வைத்து விசாரிக்கப்பட்ட திரு சிதம்பரம் மீண்டும் இன்று பிற்பகல் சிபிஐ சிறப்பு நீதிபதி திரு அஜய் குமார் குஹர் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார் திரு சிதம்பரம் விசாரணையின்போது ஒத்துழைக்கவில்லை என்று சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார் எனவே அவரிடம் இன்னும் விசாரணை நடத்தப்பட வேண்டியிருப்பதால் விசாரணை காவலை மேலும் ஐந்து நாட்கள் கூடுதலாக வழங்க வேண்டுமென்று சிபிஐ வழக்கறிஞர் கேட்டுக் கொண்டார்

முன்னதாக இன்று காலை உச்சநீதிமன்றத்தில் திரு சிதம்பரத்தின் முன் ஜாமீன் மனு மீதான விசாரணை நடைபெற்றது ஏற்கனவே திரு சிதம்பரம் கைது செய்யப்பட்டுவிட்டதால் முன்ஜாமீன் மலு தள்ளுபடி செய்யப்படுவதாக நீதிபதி பானுமதி தெரிவித்தாா்

இன்று புத்தில்லியில் மத்திய நீர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கஜேந்திரசிங் ஷெகாவத் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் திரு வேலுமணி கலந்து கொண்டு பேசினாா் மாநிலத்தில் இந்த திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் குடிமராமத்து திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை அவர் பட்டியலிட்டார் முன்னதாக திரு வேலுமணி மத்திய நிதி அமைச்சா் திருமதி நிா்மலா சீதாராமனை சந்தித்து மத்திய அரசு தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய உள்ளாட்சி அமைப்புகளுக்கான நிலுவை தொகைய உடனடியாக அளிக்குமாறு வலியுறுத்தி மனு ஒன்றை சம்ப்பித்தார் திருநெல்வேலி மாவட்டம் கடனாநதி அடவிநயினார்கோவில் ராமநதி கருப்பாநதி ஆகிய நீர்த்தேக்கங்களிலிருந்து கார் பருவ சாகுபடிக்கு நாளை மற்றாள் முதல் தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் இதன்மூலம் அம்பாசமுத்திரம் செங்கோட்டை கடயநல்லூர் வட்டங்களில் உள்ள நிலங்கள் பாசன வசதி பெறும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது பொருளாதார மேம்பாடு குறித்த தெளிவான சிந்தனை மத்திய அரசுக்கு இல்லை என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு கே எஸ் அழகிரி குற்றம்சாட்டியுள்ளார் மதுரை இன்று செய்தியாளா்களிடம் பேசிய அவா் மத்தியில் உள்ள பிஜேபி அரசு உடனடியான பொருளாதார நிலைமையை சீரமைக்க வேண்டுமென்று கேட்டுக் கொண்டாா்

சென்னையில் மெட்ரோ ரயில் சேவை இன்று முதல் நெரிசல் மிகுந்த காலை மற்றும் மாலை நேரங்களில் ஐந்து நிமிடத்திற்கு ஒரு முறை இயக்கப்படும் என்று மெட்ரோ ரயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது சேலம் மாநகர காவல் நிலையங்கள் குடியிருப்புகளை சுற்றிலும் உள்ள இடங்களில் மரக்கன்றுகளை நாட்டு பசுமை காவல் நிலையம் உருவாக்கும் திட்டத்தை மாநன காவல்துறை ஆணையர் திரு செந்தில்குமா் இன்று தொடங்கி வைத்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் முதலமைச்சர் சிறப்பு குறைதீர்க்கும் முகாம் இன்று நடைபெற்றது மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆவணி மூலத்திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது அடுத்த மாதம் ஏழாம் தேதி சுந்ரேஸ்வரருக்கு பட்டாபிஷேகம் நடைபெறுகிறது வேலூரில் மழழநீர் சேமிப்பு மற்றும் நீர் சிக்கனம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் திரு சண்முக சுந்தரம் இன்று தொடங்கி வைத்தாா்

யு எஸ் ஒப்பன் டென்னிஸ் போட்டிகள் இன்று நியூ யார்க்கில் தொடங்குகின்றன இந்த போட்டியில் உலக தர வரிசையில் முதலிடத்தில் உள்ள நவாக் ஜோக்கோவிச் ஐந்து முறை சாம்பியன் பட்டம் வென்ற ரோஜர் ஃபெடரர் ஆகியோர் பங்கேற்கின்றனர் இந்தியாவின் சா்பில் பிரஜ்னேஷ் குணேஸ்வரன் லியாண்டர் பெயஸ் ரோஹன் போப்பண்ணா டிவிக்ச் சரண் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர்